குடியுரிமை சட்ட திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது சட்டவிரோதமாக ஆயுதம் பயன்படுத்துவதற்கு கடும் தண்டனை விதிக்க வகைசெய்யும் ஆயுத திருத்த சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது

உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதவியிடங்களை ஏலம் விடுபவாகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களை தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது இந்தியா வெஸ்ட் இண்டஸ் அணிகளுக்கிடையிலான மூன்றாவது மற்றும் இறுதி டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டி இன்று மும்பையில் நடைபெற உள்ளது இனி விரிவான செய்திகள் குடியுரிமை சட்ட திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது ஏற்கனவே நேற்று முன்தினம் இந்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது மாநிலங்களவையிலும் நிறைவேறினால் பின்னா் குடியரசுத்தலைவா் ஒப்புதலுக்காக இம்மசோதா அனுப்பி வைக்கப்படும் சுட்டவிரோதமாக ஆயுதம் தயாரிப்பது கொண்டு செல்லுதல் மற்றும் பயன்படுத்துவதற்கு கடும் தண்டனை விதிக்க வகைசெய்யும் ஆயுத திருத்த சுட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது

வைத்துக்கொள்ள தனிநபர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள உரிமங்களை ஆயுதம் குறைக்கவும் சட்டத்திற்கு விரோதமாக ஆயுதங்களை வைத்திருப்போர் மீதான தண்டனையை மேலும் கடுமையாக்கவும் இந்த மசோதா வகைசெய்கிறது ஆயுதங்களுக்கான உரிமத்தை மூன்றாண்டுகளிலிருந்து ஐந்தாண்டுகளாக அதிகரிக்கவும் இந்த மசோதா வகைசெய்வதாக விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை இணையமைச்ச் திரு கிஷன் ரெட்டி கூறினார் முன்னதாக விவாதத்தில் பேசிய பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் சுட்டவிரோத மற்றும் உரிமம் அல்வாத முறையில் பெறப்படும் ஆயுதங்கள் மூலமாகவே பெரும்பாலான குற்றங்கள் நிகழ்வதால் அத்தகைய ஆயுதங்களை தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் தேவை என வலியுறுத்தினர் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் ஷெடியூல்ட் வகுப்பு மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டை மேலும் பத்தாண்டுகள் நீட்டிக்க வகைசெய்யும் மசோதா நாடாளுமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருப்பது மகிழ்ச்சியளிப்பதாக பிரதம் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் நமது குடிமக்களுக்கு குறிப்பாக நலிந்த பிரிவினருக்கு அதிகாரம் அளிக்க கடமைப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் ஏற்கனவே மாநிலங்களவையில் நிறைவேறிய இடஒதுக்கீடு மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேறியது முன்னதாக விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கள் பிரசாத் ஷெடியூவ்ட் வகுப்பு மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டில் பொருளாதார வரம்பை நிர்ணயிக்கும் திட்டம் ஏதும் அரசிடம் இல்லை என்று கூறினார் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஜனநாயகத்தில் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான விருதுகளை வழங்கி பேசிய அவர் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் மக்களின் குரலை ஒலிக்கும் பிரதிநிதிகளாக அவர்கள் திகழ்வதாகவும் நாட்டை வடிவமைக்கவும் அவர்கள் உதவுவதாகவும் கூறினார் மக்களின் மாறிவரும் எதிர்ப்பார்ப்புகளுக்கு ஏற்ப நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

தளியாா் துறையில் இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்தும் திட்டம் ஏதும் அரசிடம் இல்லை என்று மத்திய சமூகநீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை இணையமைச்ச் திரு ரத்தன்வால் கட்டாரியா கூறியிருக்கிறார் மக்களவையில் நேற்று இத்தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில் பின்தங்கிய ஒரு சமூகத்தை முன்னேற்ற இடஒதுக்கீடு மட்டுமே தீர்வாக அமைந்துவிடாது என்று தனியார் துறையினர் கருதுவதாக கூறினார் ஷெடியூவ்ட் வகுப்பு மற்றும் பழங்குடியினருக்கு அனைத்து மட்டங்களிலும் அவா்களது திறன்களை மேம்படுத்த அரசுடன் இணைந்து பயிற்சி அளிக்க தனியார் துறையினர் விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

இதற்கான கவுண்ட் டவுன் நேற்று தொடங்கி சீராக நடைபெற்று வருகிறார்

தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் அறிவிக்கையை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் திமுக தாக்கல் செய்துள்ள மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசின் சாா்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது திமுக தாக்கல் செய்துள்ள மனுவை இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ள நிலையில் நேற்று அரசு சாா்பில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வரும் நிலையில் திமுகவின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த மனுவில் அரசு கோரியுள்ளது

சுட்டத்திற்கும் மக்கள் ஆட்சி தத்துவத்திற்கும் புறம்பாக நடைபெறும் இத்தகைய செயல்கள் வருந்தத்தக்கது என்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய பதவிகள் இவ்வாறு ஏலம் விடப்படுவது மக்களின் உணா்வுகளுக்கு ஊறு விளைவிக்கும் செயல் என்றும் இது ஜனநாயகத்திற்கு கேடை விளைவிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிட நேற்றும் பலர் வேட்புமனு தாக்கல் செய்தனர்

இதுவரை உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிட மொத்தம் ஐயாயிரத்து ஒர் பேர் மலுதாக்கல் செய்துள்ளதாக தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது கடலூர் மாவட்டத்தில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்த விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் திரு அன்புசெல்வன் கூறியிருக்கிறார் விருதாச்சலம் கொளஞ்சியப்பா் அரசு கலை கல்லூரியில் வாக்கு எண்ணும் மையத்தை பார்வையிட்ட பின்னா் செய்தியாளா்களிடம் அவர் பேசினாா்

இந்த ஜேர்தல் ஒரு வெளிப்படையான நேர்மையான

அர்ஜெண்டினாவின் புதிய அதிபராக திரு அல்பர்டோ ஃபொனான்டஸ் நேற்று பதவியேற்றார்

திருவண்ணாமலையில் நடைபெற்றுவரும் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு இன்றும் அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் திரு கந்தசாமி அறிவித்துள்ளார் விளையாட்டுக் செய்திகள் இந்தியா வெஸ்ட் இண்டஸ் அணிகளுக்கிடையிலான மூன்றாவது மற்றும் இறுதி டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டி இன்று மும்பையில் நடைபெற உள்ளது முதல் போட்டியில் இந்தியாவும் இரண்டாவது போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியும் வெற்றிபெற்று சமநிலையில் உள்ளன இந்தப் போட்டியிலும் வெற்றிபெற்று தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இரு அணிகளும் தீவிரமாக உள்ளன நேபாள தலைநகர் காத்மண்டுவில் கடந்த பத்து நாட்களாக நடைபெற்ற தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் நேற்று நிறைவடைந்தது